ந் தமிழகம் கேரளா இடையே நதிநீர் பங்கீடு தொடர்பான அதிகாரிகள் நிலையிலான முதற்கட்ட பேச்சுவார்த்தை இன்று சென்னையில் நடைபெற்றது

இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடைபெறுகிறது

இந்த மலுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கான எந்தவித முகாந்திரமும் இல்லை என்று கூறி நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர் இதனையடுத்து மனுதாரர்கள் இந்த மனுக்களை நீதிமன்ற விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டுமென்று கோரினர் அந்த கோரிக்கையையும் நீதிபதிகள் அமர்வு நிராகரித்தது தெலங்கானா என்கவுண்டர் தொடர்பாக நீதி விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு போப்டே தலைமையிலான அமா்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது

விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் விதத்தில் மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாக மத்திய வேளாண் அமைச்சா் திரு நரேந்திரசிய் தோமா் தெரிவித்துள்ளாா் இன்று மக்களவையில் விவசாயம் தொடர்பான விவாதத்தின்போது பதிலளித்த அவர் வேளாண் விஞ்ஞானி சுவாமிநாதன் குழு அளித்துள்ள பரிந்துரைகள் ஏற்றுக் கொள்ளப்பட்டு அதனை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகக் கூறினாா் உணவு தாளிய உற்பத்தியில் இந்தியா தன்னிறவை பெற்றிருந்தாலும் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் அதிக கவனம் செலுத்த வேண்டியுள்ளதாகத் தெரிவித்தா் வெங்காய விலையை கட்டுப்படுத்துவதற்கு மாநில முதலமைச்சர்கள் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக திரு தோமர் கூறினார்

துத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இஸ்ரோ ராக்கெட் ஏவுதளத்தை அமைப்பதற்கான ஆயத்தப் பணிகளை மேற்கொண்டிருப்பதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரசிங் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனைத் தெரிவித்த அவர் இப்பணிகளுக்காக துத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் சிறப்பு வட்டாட்சியரை நியமித்துள்ளதாகக் கூறினார் நிலம் கையகப்படுத்தும் பணிகளுக்கூக கூடுதலாக எட்டு வட்டாட்சியர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தற்போது புரீஹரிகோட்டாவில் இரண்டு ராக்கெட் ஏவுதளங்கள் செயல்பாட்டில் உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் அதிகரித்து வரும் தேவையை கருத்தில் கொண்டு மூன்றாவது ஏவுதளம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்படுவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார்

இந்த குழு ஒருமாத காலத்திற்குள் தனது அறிக்கையை சம்ப்பிக்கும் என்று அவர் கூறியுள்ளார் இந்த குழுவின் தலைவராக காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு ஜெயராம் ரமேஷ் நியமிக்கப்பட்டுள்ளா் வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள ஆபாச படங்கள் குறித்து உறுப்பினர்கள் கவலை தெரிவித்ததை அடுத்து திரு வெங்கையா நாயுடு இந்த குழுவை அமத்துள்ளதாகக் கூறியுள்ளார்

இதன்படி இந்தியாவில் உள்ள அரசு அலுவலகக் கட்டிடங்கள் ஐந்து ஆண்டு காலத்திற்குள் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அனுகும் விதத்தில் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது

இது குறித்து கடந்த செப்டம்பர் மாதம் நளடபெற்ற கூட்டத்தில் இந்த துறைக்காள அமைச்சர் திரு தூவர்சந்த் கெலாட் ஆய்வு மேற்கொண்டு இந்த பணிகளை பூர்த்தி செய்வதற்கான காலக்கெடுவையும் நிர்ணயம் செய்தது குறிப்பிடத்தக்கது

தமிழகம் கேரளா இடையே நதிநீர் பங்கீடு தொடர்பான அதிகாரிகள் நிலையிலான முதற்கட்ட பேச்சுவார்த்தை இன்று சென்னையில் நடைபெற்றது தமிழகத்தின் சாா்பில் பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர் திரு கே மணிவாசன் தலைமயிலும் னேளா மாநிலத்தின் சார்பில் அம்மாநில நீர்வளத்துறை செயலாளர் திரு அசேக் தலைமையிலான குழலினர் இந்த பேச்சுக்களில் பங்கேற்றனர் கூட்டத்திற்குப் பின் செய்தியாள்களை சந்தித்து திரு மணிவாசன் இரு மாநில அதிகாரிகளுக்கு இடையேயான பேச்சுவா்த்தை சுமூகமாக நடைபெற்றதாகத் தெரிவித்தார் பரம்பிக்குளம் மற்றும் ஆழியாறு திட்டம் குறித்து அமைக்கப்பட்ட குழுவினர் பேச்சு நடத்தியிருப்பதாகவும் இது தவிர பாண்டியாறு புன்னம்புழா ஆறுகள் குறித்து பேசுவதற்கு ஒரு குழு அமைக்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார் கேரள மக்களின் கோரிக்கைகள் மற்றும் தமிழக விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் நதிநீர் பங்கீடு தொடர்பான நடைமுறை சிக்கல்கள் குறித்தும் இரு மாநில மக்களின் நலன்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இரு மாநிலங்களுக்கு இடையேயான இரண்டாவது கூட்டம் அடுத்த மாதம் இறுதியில் அல்லது பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் திருவனந்தபரத்தில் நடத்த விருப்பம் தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டா் இது குறித்து முதலமைச்சிடம் கலந்தபேசி முடிவு எடுக்கப்படும் என்று திரு மணிவாசன் தெரிவித்தாள் தமிழக வீட்டுவசதி திட்டங்களுக்கு தேவைப்படும் நிதியை மத்திய அரசின் வீட்டுவசதி மற்றும் நன்புற வளர்ச்சிக் கழகத்தின் மூலம் வழங்குவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் துணை முதலனமச்சா் திரு ஒ பள்ளீர்செல்வம் தலைமையில் நடடபெற்றது சென்னை தலைமச் செயலத்தில் இன்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் உட்பட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர்

எமது செய்தியாளிடம் இதனைத் தெரிவித்த அவர் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார் மாவட்ட செய்திகள் அருணாச்சல பிரதேச எல்லையில் பனிச்சிவு காரணமாக ஏற்பட்ட விபத்தில் சிக்கி உயிரிழந்த கிரிஷ்ணகிரி மாவட்டம் கும்மனூர் பகுதியைச் சேர்ந்த ரானுவ பொறியாளர் சந்தோஷின் உடல் இன்று ரானுவ மியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது முன்னதாக மாவட்ட ஆட்சியர் திரு பிரபாக் உள்ளிட்ட அதிகாரிகள் சந்தோஷின் உடலுக்கு மல்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் மாமல்லபுரத்தை அழகுபடுத்தி பாதுகாக்க கோரிய வழக்கில் அடுத்த மாதம் இரண்டாம் தேதிக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தவறினால் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரை ஆஜராகும்படி உத்தரவிட நேரிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் பழங்கால கல்வெட்டுகள் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடைபெறுகிறது இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் இரு அணிகளின் வீரர்களும் இன்று சென்னை வந்து சேர்ந்தனர் உலக துப்பர் சீரீஸ் இறுதி பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் பி

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது